காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக புதுதில்லியில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது

அடுத்த ஆறு வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று அதில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதுகுறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி இன்று நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக அரசின் தலைமை செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்துறை செயலர் திரு நிரஞ்சன் மார்டி பொதுப்பணித்துறை செயலர் திரு பிரபாகர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் புதுதில்லி சென்றுள்ளனர் இதனிடையே புதுதில்லியில் நடைபெறும் ஆவோசனை கூட்டத்தில் தமிழக அரசின் குழு காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வாரங்களுக்குள் அமைப்பதை வலியுறுத்தும் வகையிலான அனுகுமுறையை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள முகநால் பதிவில் புதுதில்லி சென்றுள்ள தமிழக அரசு குழு அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப நடந்துகொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் ஒப்புதல் இன்றி சமாதானம் செய்துகொள்ள முயற்சிக்க கூடாது என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் பெண்களின் நலனுக்காக பெண்கள் நிறுவனங்களுக்கு மகளிர் தினத்தைபொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த நாரிசக்தி விருதுகளை வழங்கினார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிப்புக்குள்ளான பெண்களின் நலனுக்காக மிகச் சிறந்த சேவையாற்றியதற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டன

பெண்களுக்கு தொண்டாற்றும் மகளிர் மற்றும் நிறுவனங்களின் சேவையை ஊக்கவிக்கும் வகையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு ஆணையம் இந்த விருதுகளை வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் அதில் நல்வாழ்வுத்துறையின் தொடர் நடவடிக்கையால் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்திருப்பதாக டாக்டர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார்

காவலர்களின் குறைகளை தீர்க்க ஒய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் மனநல மருத்துவர்கள் பல்வேறு துறை நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைக்கவேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இதுவரை செயல்படுத்தப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பது பற்றி பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவேண்டும் என்று வலியுறுத்தினார் காவலர்களுக்கு எத்தனை நாள் பொது விடுமுறை வழங்கப்படுகிறது என்றும் காவலர்துறையினர் ஒரு மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்தால் சட்டம் ஒழுங்கு என்னவாகும் என்றும் நீதிபதி வினவினார் காவல்துறையினர் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்களது பணிக்கு அங்கீகாரம் அளிக்கவேண்டியது நமது கடமை என்று நீதிபதி தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இரு அமைச்சர்களும் தங்கள் பதவி விலகல் கடிதங்களை அளித்தனர் அமைச்சரவையிலிருந்து விலகியபோதிலும் தெலுங்குதேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருவதாக பிரதமரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அசோக் கஜபதி ராஜூ தெரிவித்தார் திரு அசோக் கஜபதி ராஜூ சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராகவும் திரு ஒய் எஸ் சவுத்ரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராகவும் இருந்தனர் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகிறது

அகர்த்தலாவில் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் பதவி ஏற்பு விழாவில் ஆளுநர் திரு தத்தகத்தா ராய் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார்

நிகழ்ச்சியில் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் இந்த திரு அமித் ஷா பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிஜேபி தலைவர்கள் கலந்துகொள்கின்றனர்

பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரான் நான்கு நாள் பயணாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தில் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு பகல் நேரத்தில் தளர்த்தப்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துவரும் பாகிஸ்தான் மீது சர்வதேச நாடுகள் அழுத்தம் தரவேண்டும் என்று ஐ நா பாதுகாப்பு சபையில் ஆப்கானிஸ்தான் வலியுறுத்தி உள்ளது வக்ஃபு வாரிய சொத்துக்களை சிறப்பாக நிர்வகிக்கும் முத்தவல்லிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் கைவினைஞர்கள் தின விழாவையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் மற்றும் பூம்புகார் மாநில விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் தருமபுரி மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக செயல்பட்ட ஊக்குவிப்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன

இந்த போட்டித் தொடரில் இந்தியா பதிவு செய்த முதல் வெற்றி இதுவாகும்

இதன்மூலம் அவர் அடுத்த மாதம் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்த போட்டியில் தமிழக வீரர்கள் சந்தோஷ் குமார் வெள்ளி பதக்கமும் ராமச்சந்திரன் வெண்கலப் பதக்கழும் வென்றனர் மலேசியாவில் ஈப்போ நகரில் நடைபெறும் சுல்தான் அஸ்வான்ஷா ஹாக்கி போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற இந்திய அணிக்கு சொற்ப வாய்ப்பு உள்ளது அயர்லாந்துடன் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறவேண்டிய கட்டாய நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் மற்ற அணிகள் எஞ்சியுள்ள போட்டிகளில் விளையாடுவதை பொறுத்து இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவது எந்த அணி என்று தெரியவரும்